ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது

உஸ்பெகிஸ்தான் ஒபன் நீச்சல் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜன் இரண்டாவது தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார்

இந்த நோய் தொற்று தொடர்பாக தமது மக்களவைத் தொகுதியான வாரணாசியில் உள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார்

இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் கோவிட் காரணமாக எழுந்துள்ள சவாவான சூழ்நிலையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் சார் பணியாளர்கள் தன்னலமின்றி பணியாற்றி வருவதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

சமூகவலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் நாடு முழுவதும் மருத்துவக் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்

தற்காலிக மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி துத்துக்குடி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

காஞ்சிபுரம் பேருந்துநிலையம் அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள நிழற்குடையுடன் கூடிய சிக்னல் சேவையை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி சண்முகபிரியா இன்று திறந்துவைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் முகக்கவசம் அணியாமல் வாகனங்களில் சென்றவர்களுக்கு ஆட்சியர் திரு மெகராஜ் இன்று அபராதம் விதித்தார்

உஸ்பெகிஸ்தான் ஒபன் நீச்சல் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜன் இரண்டாவது தங்கப்பதக்கத்தை வென்றார்

ஆசிய மல்யுத்த சேம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் புனியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்

இரவு மணி ஏழு முப்பது மணிக்கு மும்பையில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது